கட்டுமானத் தேவைகளுக்கான ஆற்று மணலை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்ய புதுவை அரசு முடிவு செய்துள்ளது மோடி கிழக்கு இந்தியாவின் தலைவாசலாக வாரணாசியை மாற்றும் வகையில் வாரணசி பகுதியின் ஒட்டு மொத்த வளர்ச்சிக்கு அரசு பாடுபட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறி உள்ளார்

இவ்விழா பனாரஸ் இந்து பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள இறந்தவெளி கலையரங்கில் நடைபெற்றது பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தை மத்திய அரசு கிழக்கிந்தியாவின் மருத்துவ கேந்திரமாக மாற்ற இருப்பதாக பிரதமர் தெரிவித்தார் அடுத்த ஆண்டு வாரணாசியில் வெளிநாடு வாழ் இந்தியர் தினவிழா நடைபெற இருப்பதை பிரதமர் கட்டிக்காட்டி இவ்விழாவில் கலந்து கொள்ள வரும் வெளிநாடு வாழ் இந்திய சகோதரர்களுக்கு வாரணாசி பகுதி மக்கள் தங்களின் கலாச்சார பாரம்பரியத்தை எடுத்துக் காட்ட வேண்டும் என கேட்டுக் கொண்டார் மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வரும் உத்தரபிரதேச அரகக்கும் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துக் கொண்டார்

இத்திட்டத்தின் கீழ் மேல்நிலை மின்சாரக் கம்பிகள் நிலத்தடி கேபிள்களாக மாற்றப்பட்டுள்ளதால் மின்னழுத்த ஏற்றத்தாழ்வுகளும் மின்சார இருட்டும் கணிசமாக குறையும் பழைய காசிப் பகுதியில் குறுக்கும் நெடுக்குமாக இருந்த மேல்நிலை மின்சார கம்பிகள் அகற்றப்பட்டுள்ள தால் தற்போது நகரின் அழகும் மேம்பட்டுள்ளது பிரதமர் இன்று பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அட்டல் தொழில் ஆதரவு மையத்தையும் தொடக்கி வைத்தார் மும்பை பங்குச் சந்தையின் உதவியுடன் நிறுவப்பட்டுள்ள உத்தரபிரதேஷ் மாநிலத்தின் இந்த முதலாவது தொழில் ஆதரவு மையம் புதிய ஸ்டார்ட் அப் மற்றும் ஸ்டேண்ட் அப் நிறுவனங்களை போற்றி வளர்க்கும் பணிகளில் ஈடுபடும்

பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் மண்டல் கண்சிகிச்சை மையம் மற்றும் வேதவிஞ்ஞான மையம் அமைக்கும் பணிகளுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார் குழாய் பாதை பிரதமர் திரு நரேந்திரமோடி பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசினா ஆகியோர் இணைந்து இந்தோ பங்களா நட்புறவு குழாய்பாதை அமைக்கும் திட்டத்தை இன்று காணொலி காட்சி மூலம் துவக்கி வைக்கிறார்கள் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்த மிகவும் உதவிகரமாக இத்திட்டம் அமையும் என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திரபிரதான் அகில இந்திய வானொலிக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார் கடந்த ஏப்ரல் மாதம் வெளியுறவுச் செயலர் திரு விஜய் கோகலே டாக்கா சென்ற போது இருநாடுகளுக்கும் இடையே இத்திட்டம் தொடர்பான உடன்பாடு எட்டப்பட்டது

ஜன்தன் ஜிஎஸ்டி உள்ளிட்ட பல்வேறு பொருளாதார சிர்திருத்தங்களை அரசு அமல்படுத்தி வருவதையும் உள்கட்டமைப்பு உள்ளிட்ட துறைகளில் கொள்கை ரீதியிலான அரசின் முன் முயற்சிகளால் பல புதிய வாய்ப்புகள் உருவாகி வருவதையும் அவர் கட்டிக்காட்டினார் மால்டா நாட்டைச் சேர்ந்த நிறுவனங்கள் இந்தியாவில் சுகாதாரம் மருந்து உற்பத்தி சுற்றுலா கடல்சார் போக்குவரத்து திரைப்படம் உள்ளிட்ட துறைகளில் முதலீடு செய்வது பற்றி பரிசீலிக்கலாம் என்றும் திரு வெங்கையநாயுடு குறிப்பிட்டார்

தமிழக துணை முதலமைச்சர் திரு ஓ பன்வீர்செல்வழும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டார் மணல் தேவை பற்றிய புதுவை அரசின் கருத்துக்களை தமிழக அரசும் ஒப்புக் கொண்டது

இப்பிரச்சனையை புதுவைக்கு சாதகமான முறையில் மீண்டும் பரிசிலிக்க மத்திய உள்துறை அமைச்சர் ஒப்புக்கொண்டார் இலங்கை கடற்படையினரால் மீனவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் புதுவை விமான நிலையத்திற்கு தமிழகத்தில் இருந்து நிலம் பெறுதல் உள்ளிட்ட பிரச்சனைகளும் இக்கூட்டத்தில் எழுப்பப்பட்டன புதுவை தமிழக தலைமைச் செயலர்கள் அமர்ந்து பேசி பிரச்சனைகளுக்கு திர்வுகாண அறிவுத்தப்பட்டது

மணல் கட்டுமானத் தேவைகளுக்கான ஆற்று மணலை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்ய புதுவை அரசு முடிவு செய்துள்ளது மணல் இறக்குமதி செய்து பொது மக்களுக்கு விற்க தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு அனுமதி அளிக்கும் வகையில் புதிய விதிமுறைகள் உருவாக்கப்பட்டுள்ள தாகவும் மணல் இறக்குமதியாள ராக பதிவு பெற விரும்புவோர் உரிய முறையில் விண்ணப்பிக்கலாம் என்றும் மாவட்ட ஆட்சியர் திரு அபிஜித் விஜய் சௌத்ரி செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார் காரைக்கால் துறைமுகத்தில் இறக்குமதி மணலை கையாள தேவையான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக செய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இத்திட்டத்தின் கீழ் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய பிரிவினர்

இத்திட்டத்தின் கீழ் கட்டப்படும் வீடுகளுக்கு கழிவறை கட்டும் திட்டம் மின்இணைப்பிற்கான சௌபாக்யா திட்டம் எல்பிதி இணைப்பிற்கான திட்டம் உள்ளிட்ட இதர திட்டங்கள் மூலமாகவும் உதவிகள் உஜ்வாலா வழங்கப்படுகின்றன

இவர்களுக்கு சிகிச்சை அளிக்கவும் காய்ச்சல் மேலும் பரவாமல் தடுக்கவும் தேவையான நடவடிக்கைகளை சுகாதாரத் துறையினர் தொடக்கி இருப்பதாக சமூகநலத்துறை அமைச்சரும் ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான திரு எம் கந்தசாமியின் அலுவலகம் புதுவையில் இன்று வெளியிட்டுன்ன அறிக்கையில் தெரிவித்துள்ளது

பாதிக்கப்பட்ட கிராமத்தில் மருத்துவக் குழுவினர் மூலம் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது நாளை அப்பகுதியில் மருத்துவ முகாம் ஒன்றுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது உள்ளாட்சி தேசிய அளவிலான சுத்தமே சேவை இயக்கத்தை புதுவையில் முழுமையாக அமல்படுத்த உள்ளாட்சித் துறை இதர துறைகளுடன் இணைந்து சிறப்பான ஏற்பாடுகளை செய்துள்ளது இந்த இயக்கத்தின் கீழ் தற்போது புதுவையில் அனைத்து நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துப் பகுதிகளிலும் தூய்மை பணிகள் நடைபெற்று வருகின்றன

இப்பணிகளில் மாணவர்கள் அரசு ஊழியர்கள் கல்வி நிறுவனங்கள் வியாபாரிகள் மற்றும் தொழிற்சாலைகள் உட்பட அனைத்து தரப்பினரும் பங்கேற்று புதுவை மாநிலத்தை மிகச் கத்தமான மாநிலமாக மாற்ற ஒத்துழைக்க வேண்டும் என உள்ளாட்சித் துறை கேட்டுக் கொண்டுள்ளது